வடகிழக்கு இயற்கை வாயு குழாய் பாதை கட்டமைப்பு ஏற்படுத்த ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மூலதன நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது வெளிநாடுகளுடனான குற்ற வழக்குகளில் பரஸ்பரம் சுட்ட உதவி வழங்குவதற்கான திருத்தப்பட்ட நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அமெரிக்காவுடனான பதற்றத்தை தணிக்க இந்தியா எடுக்கும் முயற்சிகளை ஈரான் வரவேற்பதாக இந்தியாவிலுள்ள ஈரான் தூதர் திரு அவி செகேனி கூறியுள்ளார் ஈராள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க தரப்பில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் எச் எஸ் பிரனாய் பி வி சிந்து

வடகிழக்கு இயற்கை வாயு குழாய் பாதை கட்டமைப்பை உருவாக்க இந்திர தனுஷ் வாயு கட்டமைப்பு நிறுவனத்திற்கு நம்பகத்தன்மை இடைவெளி நிதியமாக மூலதன மானியம் வழங்க பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது

புதுதில்லியில் பெட்ரோலியம் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதாள் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தாா் இந்த வாயு குழாய் பாதை கட்டமைப்பு வடகிழக்கு மண்டலத்தின் அனைத்து எட்டு மாநிலங்களையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்படும் வாயு குழாய் பாதை திட்டத்திற்கு அரசு நேரடியாக நிதி வழங்குவது இது இரண்டாவது முறையாகும் நீலாச்சல் இஸ்பாத் நிகம் லிமடெட் நிறுவனத்தில் நான்கு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களும் இரண்டு மாநில பொதுத்துறை நிறுவனங்களும் வைத்துள்ள பங்குகளை விற்பனை செய்வதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கொள்கை அளவு ஒப்புதல் அளித்துள்ளது

வெளிநாடுகளுடனான குற்ற வழக்குகளில் பரஸ்பரம் சட்ட உதவி வழங்குவதற்கான திருத்தப்பட்ட நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது குற்றங்களை எள்ளளவு கூட பொறுத்துக்கொள்வதில்லை என்ற கொள்கையின் ஒரு பகுதியாகவும் நீதி வழங்குவதை விரைவு படுத்தும் ஒரு முயற்சியாகவும் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது

இந்த ஒப்பந்தங்களின்படி ஒரு நாடு குற்ற புலனாய்விலும் வழக்கு தொடர்வதற்கும் தடயங்களை கேட்டு பெறலாம் சாத்தியங்களின் அறிக்கைகள் ஆவண அடிப்படை சேவைகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் தடபங்கள் கோரும் கடிதங்களை வரைவது சம்மன்கள் நோட்டசுகள் இதர ஆவணங்கள் அனுப்புவது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் இந்த புதிய நெறிமுறைகள் புலனாய்வு முக்மகளுக்கு கட்டம் கட்டமாக உதவுவதாக அமைந்துள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் முன்னேற்றத்தில் வெளிநாடுகளில் வாழும் இந்திய சமுதாயத்தினர் அளிக்கும் பங்கினை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது

ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவானே இன்று சியாச்சின் செல்கிறாா் நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்றபின் இவர் முன்னணி ராணுவ நிலை ஒன்றுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை சியாச்சினில் உள்ள போர் நிளைவிடத்தில் அவர் மலர் வளையம் வைத்து உயிர்தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் பின்னர் அவர் ராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவார் அமைதியின் எதிரிகள் அமைதியை குலைக்க சந்தர்பத்தை எதிர்நோக்கி இருப்பதால் காவல்துறை அதிகாரிகள் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஜம்மு கஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில்பத் சிங் கூறியிருக்கிறார் சோபியான் மற்றும் புல்வாமா இரட்டை மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்ட அவர் பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று இதை தெரிவித்தாா் ஜம்மு கஷ்மீரில் அமைதி சூழ்நிலை காவல் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கடின உழைப்பு மற்றும் தியாகத்தால் சாத்தியமாகி இருப்பதாக அவர் கூறினார் மக்களின் பாதுகாப்பு காவல்துறைக்கு முன்னுரிமையானது என்பதால் இத்துறையின் பனியாளர்கள் ஆழ்ந்த தொழில் அறிவுடன் மனப்பூர்வமாக அர்பணிப்புடன் கடமையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஈரானிய ராணுவத் தளபதி காசிம் சோலை மானி கொல்லப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை தனிக்க இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு அமைதி நடவடிக்கையையும் ஈரான் வரவேற்க தயாராக உள்ளது என்று இந்தியாவிலுள்ள ஈரான் தூதர் திரு அலி சேகேனி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது நாடு அமைதியை விரும்புகிறது போரை அல்ல என்று கூறினார் உலகில் அமைதியை பராமரிக்க இந்தியா வழக்கமாக சிறந்த பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா ஈரான் நாட்டின் நல்ல நன்பன் என்று கூறிய திரு சேகேனி ஈரான் வெளியுறவு அமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இது குறித்து சென்ற ஞாயீற்றுக்கிழமை பேசியிருப்பதாகவும் அவர் கூறினார் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகளின் விமான தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் எந்த ஒரு அமெரிக்கரோ ஈராக்கியரோ உயரிழக்கவில்லை என்றும் குறைந்த அளவு சேதமே ஏற்பட்டது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் வெள்ளை மாளிகையிலிருந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஈரான் அனுஆயுதங்களை உருவாக்க ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றார் கொலை செய்யப்பட்ட ஈரான் படைத்தளபதி காசிம் சுவைமணி பல மோசமான கொடுங்செயல்களுக்கு காரணமானவர் என்று அவர் கூறினார் அமெரிக்காவிடம் பெரிய அளவில் ரானுவ கருவிகள் உள்ளன என்பதால் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று அர்த்தம் அல்ல என்றும் அவர் கூறினார் ஈராள் மீது அமெரிக்கா உடனடியாக கூடுதலான நிதி மற்றும் பொருளாதார தடைகளை விதிக்கும் என்று ஈரான் தனது நடத்தையை மாற்றும் வரை இந்த தடைகள் அமலில் இருக்கும் என்றும் அவர் கூறினார் அமைதியை விரும்பும் எவருடனும் கைகோர்த்துக்கொள்ள அமெரிக்கா தயாராக உள்ளது என்றார் அவர்

இதனிடையே அமெரிக்கா இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஈரானின் உயர் தலைவர் திரு அலி கமேனி கேட்டுக்கொண்டுள்ளார்

இதனிடையே பாக்தாத் நகரின் மிகவும் பாதுகாப்புள்ள அமெரிக்க தூதரகம் அமைந்துள்ள பசுமம மண்டலத்தில் குறைந்தது இரண்டு ராக்கெட்டுகள் நேற்று மாலை வந்து விழுந்தன இதனால் ஏற்பட்ட சேதம் குறித்து தகவல் ஏதும் இல்லை ஈராக் நாட்டின் அன்பார் எர்பில் தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரான் தூதருக்கு ஈராக் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல்களை ஈராக் நிராகரிப்பதாகவும் இவை ஈராக் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என கருதுவதாகவும் தெரிவித்துள்ளது ஈராக் கதந்திரமான நாடு என்றும் அதன் உள்நாட்டு பாதுகாப்பு முன்னுரிமை பெறும் முக்கியமான அம்சம் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக எண்ணெய் விலை உயர்வு நிலைமையை சமாளிக்க இந்தியா தயார் நிலையில் இருப்பதாக பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மோந்திர பிரதான் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேககையில் இந்தியாவை பொறுத்தவரை எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்று கூறினார் உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் பெட்ரோலியம் அமைச்சர்களுடன் இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேசியிருப்பதாகவும் திரு பிரதான் தெரிவித்தாா் மத்திய கிழக்கு பகுதியின் நிலவரம் பல்வேறு பரிமானங்களுடன் விரிவாகி வருவதாக அவர் கூறினாள் தேர்தல் ஒத்துழைப்புக்கென இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மொரிஷியசுக்கும் இடையே உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று புதுப்பிக்கப்பட்டது இந்த புரிந்துனர்வு ஒப்பந்ததம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் திரு சுனில் அரோரா மொரிஷியஸ் தேர்தல் ஆணையாளர் திரு முகமது இர்பான் அப்துல் ரகுமான் ஆகியோருக்கிடையே போர்ட் லுாயிஸ் நகரில் கையெழுத்தானது இந்திய தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் டுவிட்டரில் இதனை தெரிவித்துள்ளார் திரு அரோரா மொரிஷியஸ் அதிபர் பிருத்விராஜ்சிங் ரூபன் ஐயும் சந்தித்ததாக அவர் தெரிவிக்கிறாா் தமிழ்நாடு காவல்துறையினர் மொத்தம் எட்டு பேரை கைது செய்து அடிப்படைவாத கும்பல் ஒன்றை முறியடித்துள்ளனர்

ஐந்து பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கும்பலை உள்ளிப்பாக கண்காணித்து வந்த தமிழ்நாடு காவல்துறையின் உளவு பிரிவு இவர்களில் சிலருக்கு பெங்களுருவில் உள்ள நபர்களுடன் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்ததாக மாநில காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது

குவஹாத்தியில் நாளை தொடங்கும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நாளை இந்திரா காந்தி அரங்கில் நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந் சோனேவால் மத்திய இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டுகள் துறை அமைச்சர் திரு கிரன் ரிஜிஜு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர்